கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

கொரோனா தொடர்பாக பொது மக்களுக்கு விழிப்புணர்வு அறிவுரைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது

திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன

ஆஷிஷ் குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் குறித்து யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் தனி மனித சுகாதார பாதுகாப்பு மூலம் நோய்த்தொற்றை முற்றிலும் தடுக்க முடியும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்துஇன்று உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநிலங்கள் இதற்கான பணிகளை முழு வீச்சில் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்

கைகளை அடிக்கடி குழவுதல் முகங்களில் கைகள் படாமல் தவிர்த்தல் மக்கள் அதிகமாகக் கூடும் இடங்களை தவிர்த்தல் போன்றவற்றின் மூலம் நோய் பரவுதலை தடுக்க முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து பாதுகாத்துக்கொள்ள பொது மக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத் துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுதொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தன் சுத்தத்தையும் சுற்றுப்புற காதாரத்தையும் காக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஒடும் தண்ணீரில் சோப்பை பயன்படுத்தி கை கழுவ வேண்டும் என்றும் ஆல்கஹாலை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட நார் மற்றம் சோப்பை பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுத்தம் செய்ய உபயோகப்படுத்தப்பட்ட தாள்களை உடனடியாக குப்பைத் தொட்டியில் போட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முக கவசம் அணிந்து சுவாசப் பிரச்சினை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது இருமல் மற்றும் காய்ச்சல் இருக்கும்போது யாரிடமும் நெருங்கி பேசக்கூடாது என்றும் சமைக்காத அல்லது முழுமையாக சமைக்காத இறைச்சியை உண்ணவோ விலங்குகளுடன் நெருக்கமாக இருக்கவோ கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விலங்குகளை வெட்டும் இறைச்சிக் கூடங்களுக்கு அருகே செல்லக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா ஈரான் கொரியா இத்தாலி ஜப்பான் ஆகிய நாடுகள் மற்றும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட எந்தவொரு நாட்டுக்கும் பயணம் மேற்கொள்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து வரும் இந்தியர்கள் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் சுகாதாரத் துறை அலுவலர்களை அணுகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு சுகாதார சீரமைப்புத் திட்டத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர்

அரசு மருத்துவமனைகளில் உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்க இத்திட்டம் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார் கொரோனா வைரஸை தடுக்க மருந்து கண்டுபித்து நாட்டிற்கே முன்னுதாரமாக நமது மருத்தவர்கள் திகழ வேண்டும் வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் இத்திட்டத்திற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாயை உலக வங்கி வழங்க உள்ளதாக தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க இத்திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

உலக வங்கியின் இலக்குகளை தாண்டி தமிழகம் சுகாதாரத் துறையில் சாதனை படைக்கும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்புத் திட்டத்தின்கீழ்

இனி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர் குறித்த செய்திகள்

தில்லி வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இரண்டாவது நாளாக அமளியில் ஈடுபட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன இன்று காலை மக்களவை கூடியதும் காங்கிரஸ் திமுக திரினாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பின மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி ஆகியோர் அவையை சுமூகமாக நடத்துவதற்கு தெரிவித்த ஆலோசனைகளை எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஏற்க மறுத்து தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய காவலர்களுக்கான தேர்வு நடைமுறையை நிறுத்தி வைக்க வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்ச் இன்று ரத்து செய்து உத்தரவிட்டது இதுதொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல் முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்ற தலைமை நீதிபதி திரு ஏ பி சாஹி நீதிபதி திரு சுப்ரமணிய பிரசாத் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் தேர்வு நடவடிக்கையை நிறுத்தி வைத்ததற்கான காரணத்தை தனி நீதிபதி தமது தீர்ப்பில் குறிப்பிடவில்லை என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டது இவ்வழக்கில் காவல் துறையினர் புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் தமிழக அரசின் மேல் முறையீட்டை அனுமதிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு வழக்கை விரைந்து முடிக்க தனி நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷூக்கு உயர்நீதிமன்ற பெஞ்ச் உத்தரவிட்டது மாவட்ட செய்திகள் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி இன்று ஆய்வு நடத்தினார் அரியலூர் மாவட்டத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற நகர்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரத்னா தலைமையில் இன்று நடைபெற்றது

தருமபுரியில் குழந்தைகள் ஆபாச படங்களை பார்த்து இணையதளம் மூலமாக பகிர்ந்த ஒருவர் காவல் துறையினர் கைது செய்தனர் இதுபோன்று செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது உலக வன உயிரின தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற பேரணி இன்று கொடைக்கானலில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியாவின் கவுரவ் சோலங்கி ஆஷிஷ் குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசைப் பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது